கொண்டுள்ளதால் தூய்னம் மற்றும் துப்புரவு பணியில் மிக பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

பொருளாதார குற்றம் இழைத்துவிட்டு ஆண்டிகுவாவில் தங்கியிருக்கும் நகை வியாபாரி திரு மெகுல் சோக்சியை ஒப்படைக்குமாறு கோரும் கடிதத்தை ஆண்டிகுவா அரசிடம் இந்தியா வழங்கியுள்ளது

வெனிசுலா நாட்டின் அதிபர் திரு நிக்கோலஸ் மதுரோ வெடிகுண்டு தாக்குதல் முயற்சியிலிருந்து உயிர் தப்பினார்

நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஸ்பெயினின் கரோலினா மரினை எதிர்கொள்கிறார்

ஷரண்பூரிலிருந்து ஒருவர் எழுதிய கடிதத்துக்கு டிவிட்டரில் தெரிவித்த பதிலில் பிரதமர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்த திட்டத்தை தாம் ஆதரிப்பதாகவும் மற்றவர்களும் தங்களது ஆதரவை நல்கவேண்டும் என்றும் ஷரண்பூர் நபர் கடிதத்தில் கூறியிருந்தார் லடாக்கிலிருந்து பிரதமருக்கு கடிதம் எழுதிய மாணவா் ஒருவா் நாட்டின் பல பகுதிகளுக்கும் செல்லுமாறு பிரதமர் விடுத்த அறிவுரைப்படி தாம் சென்றதாகவும் அங்குள்ள மக்களுடன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதாகவும் எழுதியிருந்த கடிதத்தையும் டுவிட்டரில் பிரதமர் வெளியிட்டா் தூய்மை பணியில் இந்தியா நிகழ்த்தி வரும் சாதனையை உலக சுகாதார அமைப்பு பாராட்டியிருப்பது குறித்து நேற்று பிரதமர் திரு மோடி மகிழ்ச்சி தெரிவித்திருந்தார் பல லட்சம் உயிர்களை பாதுகாப்பதில் தூய்மை பாரதம் இயக்கம் முக்கிய பங்காற்றுகிறது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் பொருளாதார குற்றம் இழைத்துவிட்டு ஆண்டிகுவாவில் தங்கியிருக்கும் நகை வியாபாரி திரு மெகுல் சோக்சியை ஒப்படைக்குமாறு கோரும் கடிதத்தை ஆண்டிகுவா அரசிடம் இந்தியா வழங்கியுள்ளது திரு சோக்சியை கைது செய்து காவலில் வைத்திருக்கும்படி முன்னதாக ஆண்டிகுவா மற்றும் பார்புடா நிர்வாகத்திடம் இந்திய வெளியுறவுத்துறை கோரியிருந்தது

உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்க அவர் தவறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதுதவிர ஐந்து மாவட்டங்களில் குழந்தைகள் பாதுகாப்புப் பிரிவு உதவி இயக்குநர்களுகம் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் மற்றும் பல அதிகாரிகளையும் சி பி ஐ கண்காணித்து வருகிறது

நாகலாந்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை உள்துறை இணை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தலைமையிலான மத்திய குழு இன்று பார்வையிடுகிறது மத்திய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மேற்கொண்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் குறித்து இக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேசிய பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புப்படை மற்றும் மத்திய சாலை போக்குவரத்து துறை அதிகாரிகள் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள திமாபூர் கோஹிமா ஆகிய பகுதிகளுக்குச் சென்று மத்திய குழுவினர் பார்வையிட உள்ளனர்

நாகலாந்தில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக பல்வேறு பகுதிகள் பாதிக்ககப்பட்டுள்ளன

இந்த நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் கலந்து கொள்வார்கள் என்று பிஜேபியின் தேசிய ஊடக ஒருங்கிணைப்பாளர் திரு அனில் பலூனி தெரிவித்தார் முற்றிலும் பெண்கள் மட்டுமே பணியில் ஈடுபடும் பயணியா் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்தை இந்த மூன்று தலைவர்களும் கூட்டாக தொடக்கி வைக்கிறார்கள் முற்றிலும் பெண் ஊழியர்களாலேயே இயக்கப்படும் முதல் சரக்கு ரயில் நாட்டிலேயே இதுதான் முதல் முறை தில்லி ஹவுரா இடையே உள்ள இந்த ரயில் நிலையத்தில் நவீன சரக்கு முனையத்தையும் தொடங்கி வைக்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வாரணாசியில் உள்ள மருத்துவ அறிவியல் கழகம் மற்றும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஆகியவை அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகங்களாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் மற்றும் உத்தரப்பிரதேச அரசுக்கு இடையே கையெழுத்தானது

இந்த பல்கலைக்கழகத்துக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அளித்த மகத்தான பரிசு இது என்றும் அவர் வர்ணித்தார்

விழாவில் பேசிய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா நாட்டு மக்களில் ஆறில் ஒரு பகுதியினருக்கு இது மருத்துவசேவை வழங்கும் வாய்ப்புள்ளது என்று அவர் கூறினார் வெனிசுலா நாட்டின் அதிபர் திரு நிக்கோலஸ் மதுரோ வெடிகுண்டு தாக்குதல் முயற்சியிலிருந்து உயிர் தப்பியுள்ளார்

இதுதொடர்பாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அண்டைநாடான கொலம்பியாவின் சதிச்செயல் இது என்றும் தம்மை கொலை செய்ய வலதுசாரிகள் தூண்டி விடப்படுவதாகவும் வெனிசுலா அதிபர் குற்றம் சாட்டினார் இந்த குற்றக்காட்டுக்கு அடிப்படையே இல்லை என்று கொலம்பியா அரசு மறுத்துள்ளது உலகம் முழுவதும் அமைதி பணிகளுக்காக ஐ நா மேற்கொள்ளும் முயற்சிகளில் இந்தியாவிள் பங்களிப்பை ஐ நா மன்றம் பெரிதும் பாராட்டியுள்ளது இந்தியா சார்பில் அமைதிப்படையில் இடம்பெற்றுள்ள வீரர்களும் வீராங்கனைகளும் உலக அமைதிக்காக மிகச்சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் என்று ஐ நா மன்றத்தின் அமைதி பணிகளுக்காள இணைச் செயலாளர் திரு ஜீன் பியர்ரே லாக்ராய்ஸ் கூறியுள்ளார்

அமைதிப்பணியில் ஈடுபட்டு தியாகம் புரிந்த நாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்தப்பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று ஐதராபாத் இந்திய தொழில்நுட்பக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார்

செகந்திராபாத் அருகே உள்ள குடியரசுத்தலைவர் நிலையத்தில் புதிய மரக்கன்றுகளை அவர் நடுகிறார் குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் கேரளாவில் மூன்று நாள் பயணமாக இன்று மாலை திருவனந்தபுரம் வருகிறார் கேரள சட்டமன்றத்தின் வைரவிழா கொண்டாட்டத்தை குறிக்கும் வகையில் நாளை நடைபெறும் ஜனநாயக திருவிழாவை அவர் துவங்கிவைக்கிறார் இங்கிருந்து கொச்சி கெல்லும் குடியரசுத்தலைவர் நாளை மறுநாள் கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளுடன் கொச்சி போல்காட்டி அரண்மனையில் கலந்துரையாடுகிறாா் பின்னா் அங்கிருந்து திருச்சூர் சென்று புனித தாமஸ் கல்லூரியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை தொடங்கிவைக்கிறார் நாளை மறுநாள் குருவாயூரில் உள்ள கிருஷ்ண பகவாள் கோவிலில் குடியரசுத்தலைவா பிரார்த்தனை செய்யவுள்ளார் பாரத பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்த வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மலைவாழ் மக்களுக்கு கான்கீரிட் வீடுகள் கட்டிக்கொடுக்க பட்டுள்ளது